இனி விரிவான செய்திகள் ஷெட்யூடுல் மற்றும் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தாமல் நாட்டின் வளர்ச்சி முழுமை அடையாது என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் உத்திரபிரதேச மாநிலம் சோன்பத்ரா மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் சேவாகஞ்ச் ஆசிரம வளாகத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய வளாகத்தை திறந்து வைத்து பேசினார் கல்வி நிறுவனங்கள் சிறப்பாக செயல்படுவது மூலம் பழங்குடியின மக்களின் குழந்தைகள் கல்வி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் மேம்பட செய்ய முடியும் என்று அவர் தெரிவித்தார் பழங்குடியின மக்களின் கவாச்சாரம் மற்றும் கலைகளை மேம்படுத்தப்பட வேண்டியதன் அவசியம் குறித்து குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தினார் இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் கதந்திரம் வெளிப்படை தன்மை பாதுகாப்பு மற்றும் வளர்சி ஆகியவற்றை உள்ளடக்கிய பணிகளை குவாட் அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகள் இணைந்து மேற்கொள்ளும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் பருவநிலை மாற்றம் தொடர்பான பாரிஸ் ஒப்பந்தத்தின் படி அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜப்பான் மற்றும் இந்தியா ஆகிய நான்கு நாடுகள் இணைந்து செயல்படுவது என ஒப்புக்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார்

தமிழக சுட்டப்பேரவைத் தேர்தலுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை பிஜேபி வெளியிட்டுள்ளது

பிஜேபி மகளிர் அணித் தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் கோவை தெற்கு தொகுதியிலும் திரு ஹெச் ராஜா காரைக்குடி தொகுதியிலும் திரு அண்ணாமலை அரவக்குறிச்சி தொகுதியிலும் திரு நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலி தொகுதியிலும் நடிகை குஷ்பு ஆயிரம்விளக்கு தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர்

சுட்டப்பேரவைத் தேர்தலுக்கான திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட ஆறு தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர்

டெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி தேசிய பொதுச் செயலாளர் திரு அர்ஜூன் சிங் அக்கட்சியின் மாநில தலைவர் கே புநீதரன் இரண்டு தொகுதிகளில் போட்டியிட உள்ளதாக கூறினார் முன்னாள் மாநில தலைவர் திரு ராஜசேகரன் நேமம் தொகுதியில் போட்டியிட உள்ளதாக தெரிவித்தார் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு கேஜே அல்ஃபோன்ஸ் காஞ்சிரப்பள்ளி தொகுதியிலும் மெட்ரோ பாலக்காடு தொகுதியிலும் போட்டியிட உள்ளதாக அவர் கூறினார்

இதில் மத்திய அமைச்சர் திரு பாபுல் சுக்ரியோ நாடாளுமன்ற உறுப்பினர் திரு வாக்கெட் சாட்டர்ஜி மற்றும் திரு ஸ்வப்பன் தாஸ் குப்தா ஆகியோர் இடம் பெற்றுள்ளனர்

இதில் திரு ஜெகன் மோகன் ரெட்டி தலைமையிலான ஓய்எஸ்

காங்கிரஸ் கட்சி அதிக இடங்களில் முன்னிலை பெற்றுள்ளது அக்கட்சி குண்டுர் மற்றும் திருப்பதி மாநகராட்சிகளில் வெற்றி பெற்றுள்ளது சிலக்கா லூரிபேட் மற்றும் எலுரு மாநகராட்சிகளில் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணிக்கை உயர்நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்புக்கு பின் நடைபெறும் பீகாரில் முன்னாள் மத்திய அமைச்சரும் ராஷ்டிரிய லோக் சமதா கட்சி தலைவருமான திரு உபேந்திர குஷ்வாஹா தமது கட்சியை ஆளும் ஐக்கிய ஜனதா தள் கட்சியுடன் இணைக்க முடிவு செய்துள்ளார் பாட்னாவில் இன்று செய்தியாளர்களிடம் பேசி அவர் இந்த முடிவிற்கு அக்கட்சியின் தேசிய குழு இன்று அமைதி வழங்கியுள்ளதாக கூறினார்

திர்ணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வி மம்தா பானர்ஜி தாக்கப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை தேர்தல் ஆணையம் நிராகரித்துள்ளது இது தொடர்பாக அம்மாநில தலைமைச் செயலர் மற்றும் தேர்தல் பார்வையாளர் ஆகியோர் சமர்பித்த அறிக்கையின் அடிப்படையில் தேர்தல் ஆனையம் இந்த முடிவை மேற்கொண்டது

இதன்படி தபால்வாக்குகளை பதிவு செய்வதற்காக அமைக்கப்பட்ட அதிகாரிகள் குழு அது தொடர்பாள நெறிமுறைகளை சம்பந்தப்பட்ட வாக்காளர்களுக்கு எடுத்துரைப்பார்கள் தபால் வாக்களிப்பு முறை முழுமையாக காணொலி மூலம் பதிவு செய்யப்படவேண்டும் என்றும் ரகசிய வாக்கு முறையை மீறாமல் இந்த பதிவு இருக்கவேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தபால் மூவம் வாக்களிக்க விருப்பம் தெரிவித்தவர்களின் இல்லங்களுக்கு வாக்கினை பதிவு செய்வதற்காக அதிகாரிகள் நேரிடையாக இரண்டுமுறை செல்வார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது முதல்முறை செல்லும் போது வாக்காளர்கள் இல்லாதபட்சத்தில் இரண்டாவது முறையும் அதிகாரிகள் செல்வார்கள் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது இரண்டுமுறையும் வாக்காளர்கள் இல்லையென்றால் அவர்கள் தபால் வாக்கு அளிக்க அனுமதிக்கப்படமாட்டார்கள் என்றும் தெளிவுப்படுத்தப்பட்டுள்ளது தபால் வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டவர்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்க அனுமதிக்கப்படமாட்டார்கள் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது

மேற்கு வங்க மாநிலத்தில் பிஜேபியிள் மூத்த தலைவர்கள் மற்றம் பேச்சாளர்கள் பேரணிகள் மற்றம் பொதுக் கூட்டங்களில் கலந்து கொண்டு வாக்குசேகரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் மெதினிபூர் சட்டப்பேரவை தொகுதியில் நடைபெற்ற பொதுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி ஸ்மிருதி ராணி அம்மாநில மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட ஆட்சி மாற்றம் கொண்டு வரப்பட வேண்டும் என்று கூறினார் இடதுசாரி மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிகள் கொல்கத்தாவில் பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று தீவிர வாக்குசேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர்

இடதுசாரி ஜனநாய முன்னணி கட்சி தேர்தலை சந்திப்பதற்கான முன்னேற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறது ஐக்கிய ஜனநாயக முன்னணி அணி தீவிர தேர்தல் பிரசாரத்தில் ஈடுபட்டுள்ளது

அகமதாபாதில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது